வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

அரை மனதுடன் காங்கிரஸ் கொண்டு வந்த ஆதார் திட்டத்தை பிஜேபி அரசுதான் முழு அளவில் சாத்தியமாக்கியதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார்

நாராயணசாமி இன்று மாலை தொடக்கி வைக்கிறார் புதுவை அரசு மின்துறை ஊழியர்களின் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கோரியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆந்திர மாநிலம் அனந்தபூர் கடப்பா கர்னூல் நரசராவ்பேட் மற்றும் திருப்பதி மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை பாரதிய ஜனதா தொண்டர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவிற்கு பாடுபட்ட ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்

ராமராவின் சொந்த மருமகனான தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியுடன் கைக்கோர்த்து இருப்பது வருதக்கத்தக்கது என்றும் வளர்ச்சியின் பலன்கள் மாநில மக்கள் அனைவருக்கும் கிடைத்தால் தான் என் டி ஆர் கனவு கண்ட சுவர்ண ஆந்திரா உருவாகுமே தவிர ஒற்றைக் குடும்பத்தினால் அல்ல என்றும் அவர் கூறினார் அனைத்து தெலுங்கு இளைஞர்களின் ஒட்டுமொத்த சக்தி மூலம் பொன்மய ஆந்திரா உருவாக்கப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் ஆதார் திட்டம் குறித்து முந்தைய காங்கிரஸ் அரசு அரை மனதாகவே இருந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தான் மனஉறுதியுடன் இத்திட்டத்தை சாத்தியமாக்கியதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார் இன்று தமது புதிய வலைப்பூவில் இதுதொடர்பாக கட்டுரை ஒன்றை வெளியிட்ட அவர் ஆதார் திட்டத்திற்காக காங்கிரஸ் பெருமைப்பட்டு கொள்ளாமல் இத்திட்டத்தை ஆட்சேபித்து நீதிமன்றம் சென்றதால் தொழில்நுட்ப விரோதிகளாக தங்களை காட்டிக் கொண்டதுதான் மிச்சம் என்றார் ஆதார் புரட்சிகரமான ஒரு திட்டம் என்றும் இதுதொடர்பாக முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டுவந்த அரைகுறை சட்டத்தை நடப்பு அரசு தான் மீண்டும் ஆராய்ந்து முழுமைப்படுத்தியதாகவும் திரு அருண்ஜெட்லி கூறினார்

ஆதார் திட்டம் தனிப்பட்ட நபர்களின் அந்தரங்க உரிமைகளை மீறுவதாக வெளியான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டதை அவர் சுட்டிக்காட்டி தடுப்பதற்கான பல நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் உருவாக்கி கொடுத்திருப்பதால் இத்திட்டத்தில் சமநிலை உருவாகி இருப்பதாக கூறினார்

ஆதார் மற்றும் இதர சட்டங்களை திருத்துவதற்கான மசோதா கடந்த வெள்ளிகிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது

மாதவிடாய்க் கால சுகாதாரப் பராமரிப்பு குறித்து கிராமப்புறங்களைச் சேர்ந்த வளர் இளம் பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மத்திய அரசு அனைத்து அம்சங்களும் அடங்கிய முழு வட்ட அணுமுறை ஒன்றை கடைப்பிடித்து வருகிறது தரமான சானிட்டரி நாப்கின்களை மானிய விலையில் பெண்களுக்கு வழங்குவதற்கான மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்குவதுடன் விழிப்புணர்வு கையேடுகள் குறுந்தகடுகள் மற்றும் வீடியோ படங்களும் தயாரிக்கப்பட்டு ஆஷா பணியாளர்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருவதாக புதுடெல்லியில் சுகாதார அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கிராமப்புறங்களை சேர்ந்த வளர்இளம் பெண்களை சந்தித்து மாதவிடாய் கால சுகாதார பராமரிப்பின் அவசியம் குறித்து எடுத்து கூற ஆஷா பணியாளர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருவதாக இந்த வட்டாரங்கள் கூறின சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சுகாதார ஆராய்ச்சி துறை புதிய மாற்று பொருட்கள் மூலம் தயாரிக்கப்படும் சானிட்டரி நாப்கின்களை ஆராய்ந்து அவை பெண்களுக்கு ஏற்புடையதாகவும் பாதுகாப்பகவும் உள்ளதாக என்பதை மதிப்பிடும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது தொன்மையான நாணயங்களில் பல கதைகள் அடங்கி இருப்பதால் தான் மனிதகுல வரலாற்றில் எப்போதுமே நாணயவியல் மீது மக்களுக்கு அதிக ஆர்வம் இருந்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார்

புராதன நாணயங்களின் உலோகக் கலவை மற்றும் வடிவமைப்பை ஆராய்வதன் மூலம் உலோகவியலின் படிப்படியான வளர்ச்சியை புரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தென்னிந்திய நாணயவியல் சங்கத்தின் தலைவர் டாக்டர்

கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் திரு கந்தசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் துவக்க விழாவில் கலந்து கொள்கிறார்கள் விழாவின்போது மாநிலங்களவை உறுப்பினர் திரு சுப்பிராமி ரெட்டி திரைப்பட நடிகை விஜயசாந்தி இந்திய தொழில்நிதிக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சங்கர்ராவ் உள்ளிட்டவர்களை ஏனாம் மக்கள் சார்பில் முதலமைச்சர் கவுரவிக்கிறார் முதலமைச்சர் திரு

முன்னதாக முதலமைச்சர் இன்று பிற்பகல் ஏனாமில் துறை வாரியான அதிகாரிகளுடன் மறுஆய்வு கூட்டங்களையும் நடத்தியதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

திருபுவனை காவல்நிலையத்தை சேர்ந்த கே பிரியா முதலியார்பேட் காவல்நிலையத்தைச் சேர்ந்த ஜே பாபுஜி ஆகியோர் முதலிடம் பெற்றனர் தேர்வில் பங்கேற்றவர்களிடம் மேலும் என்னென்ன அம்சங்களில் பயிற்சி தேவைப்படுகிறது என்று தேர்வுக்கு முன்னர் வினவப்பட்டது புலனாய்வுத் திறன் சைபர் குற்றங்கள் தடயவியல் உள்ளிட்ட அம்சங்களில் பயிற்சி தேவைப்படுவதாக இவர்கள் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் காவல்துறையில் பயிற்சி கொள்கை உருவாக்கப்படும் என்றும் இதை அமல்படுத்த தமிழக காவல்துறையின் உதவி நாடப்படும் என்றும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது காவல்துறையினருடன் ராஜ்நிவாசில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஐ ஜி சுரேந்தர சிங் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர்

இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மின்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு மீண்டும் மீண்டும் புறக்கணித்து துறையில் தனியார்மயத்தை ஊக்குவிப்பதால் தான் ஊழியர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினார்

சாமிநாதன் கூறியிருப்பதை தொழிற்சங்க அமைப்புகள் கண்டித்துள்ளன மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தொழிலாளர் நலச்சட்டத்தை நிறைவேற்றாத நிலையில் மாநில பிஜேபி தலைவரின் கருத்து நகைப்பிற்குரியது என்று ஐஎன்டியூசி ஏஐடியூசி சிஐடியூ உள்ளிட்ட தொழிற்சங்க அமைப்புகள் இன்று கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளன ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்கத்தின் தீயவிளைவுகள் மற்றும் தொழிலாளர் நலன் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தியே பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி க்கு அரசியல் ஆதாயம் தேடவே இப்போராட்டம் என்று திரு

ஜவஹர் நகரில் பாரதிய ஜனதா ஓபிசி அணியின் தலைவர் திரு அகிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் மற்றும் இதர நிர்வாகிகள் பங்கேற்றனர் சபரிமலை கோவிலுக்குள் இளம்பெண்கள் அனுமதிக்கப்பட்டதால் கோவிலின் புனித தன்மை பாழாகிவிட்டதாக இவர்கள் குற்றம் சாட்டினர்

அரை மனதுடன் காங்கிரஸ் கொண்டு வந்த ஆதார் திட்டத்தை பிஜேபி அரசுதான் முழு அளவில் சாத்தியமாக்கியதாக மத்திய நிதியமைச்சர் திரு

வையாபுரி மணிகண்டன் கோரியுள்ளார்